அங்கீகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார்

தேவையான உதவிகளை செய்யும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார்

வாய்ப்பு இல்லை என்று மத்திய அரசு இன்று உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது ஜ பி எல் கிரிக்கெட்டில் இன்று பெங்களூ பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன

கோவிட் தொற்றுக்கான தடுப்பூசி ஆராய்க்சி பணிகள் குறித்து இன்று ஆய்வு நடத்திய பிரதமர் பரிசோதனைகள் செய்து கொள்ள முன்வரும் அனைவருக்கும் குறைந்த கட்டணத்தில் விரைவாக பரிசோதனை செய்வதற்கான வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்றார் மருத்துவ சிகிச்சை மற்றும் தடுப்பூசி குறைந்த செலவில் எளிதில் கிடைக்க செய்வது என்ற அரசின் உறுதிபாட்டியைும் இந்த ஆய்வின் போது பிரதமர் மீண்டும் உறுதிபடுத்தினார்

மேலும் கோவிட் தொற்றுக்கு அளிக்கப்படும் பாரம்பரிய சிகிச்சை முறைகளை அங்கீகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு நரேந்திர மோடி எடுத்துரைத்துள்ளார் பொதுவான மருந்துகளை பெருமளவில் உற்பத்தி செய்து உலகம் முழுவதும் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய ரசாயன உரத்துறை அமைச்சர் திரு சதானந்த கவுடா தெரிவித்துள்ளார் இந்திய தொழில் வர்த்தக சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக இந்தியாவில் தான் அதிக அளவிவான மருந்து தொழிற்சாலைகள் உள்ளன என்றார்

மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தெலங்கானா மற்றும் ஆந்திர மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் இது தொடர்பாக தெவங்கான முதலமைச்ச் திரு சந்திரசேகர ராவ் ஆந்திர முதலமைச்ச் திரு ஜெகன்மோகன் ரெட்டி ஆகியோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிரதமர் பேசினார் வெள்ளப் பாதிப்பு விவரங்களை கேட்டறிந்த பிரதமர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய உதவிகள் வழங்கப்படும் என்றார் இதற்கிடையே தெலங்காளா வில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு குறித்து விவாதிப்பதற்காக அம்மாநில முதலமைச்சா் திரு சந்திரசேகர ராவ் தலைமையில் இன்று உயா்நிலை கூட்டம் ஹைதராபாத்தில் நடைபெற்றது

சேத மதிப்பீடுகள் முதற்கட்ட ஆய்வின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதனிடையே ஹைதராபாத் உள்ளிட்ட வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன ரஃபேல் போர் விமானங்களை இயக்குவது குறித்து இந்திய விமானப்படை விமானிகளுக்கு பிரான்ஸ் நாட்டில் அளிக்கப்பட்டு வரும் பயிற்சிகளை பார்வையிடுவதற்காக விமானப் படை அதிகாரிகள் குழு ஒன்று அந்நாட்டிற்கு சென்றுள்ளது

மேலும் ஐந்து விமானங்கள் பிரான்ஸ் நாட்டிலேயே நிறுத்திவைக்கப்பட்டு இந்திய விமானிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இரண்டாம் கட்டமாக மேலும் நான்கு ரஃபேல் விமானங்கள் விரைவில் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட உள்ளன இதுதொடர்பான பணிகள் மற்றும் இந்திய விமானிகளுக்கான பயிற்சி நிலவரத்தை ஆய்வு செய்ய பிரான்ஸ் நாட்டின் செயின்ட் எடசீயர் விமானப் படை தளத்திற்கு விமாளப் படை அதிகாரிகள் அடங்கிய குழு ஒன்று சென்றுள்ளது

தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

அரசுக்கு ஒத்துழைப்புத் தர வேண்டும் என ஆண்டிப்பட்டி சுட்டமன்ற உறுப்பினர் திரு மகராஜன் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார்

நீட் தேர்வு முடிவுகள் நாளை வெளியாக உள்ளதால் தற்போது இடஒதுக்கீடு வழங்குவது குழப்பத்தை ஏற்படுத்தும் என்றும் மத்திய அரசு சுட்டிக்காட்டியுள்ளது ஜம்மு மற்றும் கஷ்மீரில் உள்ள மக்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு தீர்வு கான்பதில் துணைநிலை ஆளுநர் அலுவலகம் உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக ஆளுநரின் ஆலோசகர் திரு ஃபரூக் கான் தெரிவித்துள்ளார் ஸ்ரீநகரில் சோனாவர் பகுதியில் இன்று நடைபெற்ற வாராந்தர குறைதீர்ப்பு முகாமில் பங்குபெற்ற அவர் இதைத் தெரிவித்தார் கஷ்மீர் பள்ளத்தாக்கில் பல்வேறு பகுதிகளில் இருந்து நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டு தங்களது குறைகளை எடுத்துரைத்தனர் அருணாச்சல பிரதேச மாநிலமும் லடாக் யூனியன் பிரதேசமும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதிகள் என வெளியுறவுத் துறை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இத்தொடர்பாள சீன வெளியுறவுத்துறை அதிகாரிகள் கருத்துக்கு பதிலளித்துள்ள இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு அனுராக் ப்ரீவஸ்தவா இந்தியாவின் இந்த நிலைபாடு சீனாவிடம் பல முறை தெரிவிக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார் எல்லைப்புற மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார்

முள்ளாள் குடியர்கத் தலைவர் பாரத ரத்னா டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாமின் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டது இந்நாளைபொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள கலாமின் திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு விடுத்துள்ள செய்தியில் எளிமை மற்றும் அறிவின் இலக்கணமாக டாக்டர் அப்துல் கலாம் திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில் நாட்டின் வளர்ச்சிக்காக அப்துல்கலாம் ஆற்றிய பங்கு அளப்பறியது என்று கூறியுள்ளார் விஞ்ஞானி முதல் குடியரசுத் தலைவர் வரை அவர் ஆற்றிய பணி நாட்டு மக்கள் அனைவருக்கும் உந்து சக்தியாக உள்ளது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் தமிழக அரசின் சார்பில் இந்நாள் இளைஞர் எழுச்சி நாளாக கொண்டாடப்பட்டது களவு காணுங்கள் கனவுகளிலிருந்து சிந்தனைகள் பிறக்கும் சிந்தனைகள் செயல்களாகும் என்று கூறியதன் மூலம் இளைஞர்களுக்கு என்றும் வழிகாட்டியாகத் திகழும் அப்துல் கலாமின் பிறந்த நாளில் அவரை வணங்கி போற்றுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

இந்நாளையொட்டி பல்வேறு விழிப்புணா்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன

ஷார்ஜாவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கும் இப்போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது டென்மார்க் ஒபன் பேட்மின்டள் போட்டியின் காலிறதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் முன்னேறியுள்ளார்